அரியர் தேர்வுகள் ஆன்லைன் மூலம் அடுத்தமாதம் நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதி மன்றத்தில் தமிழகஅரசு தெரிவித்துள்ளது

திருவள்ளுர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கிழக்கு கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைகாலம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது

பள்ளி கல்வித்துறை செயலர் உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர்

ஆக்சிஜன் தேவை அதிகரித்து வரும் தற்போதைய சூழலில் மருத்துவ ஆக்சிஜனை உரிய முறையில் பயன்படுத்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான ஆக்ஸிஜன் விநியோகத்தை உறுதிசெய்யும் வகையில் கட்டுப்பாட்டு அறைகளை ஏற்படுத்த மாநிலங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கோவிட் தொற்று அதிகமுள்ள மாநிலங்களில் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

இதுதொடர்பான அரசாணையை ரத்து செய்யக்கோரி பிறப்பித்திருந்த மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட சென்னை உயா்நீதிமன்ற நீதிபதிகளிடம் அரசு இதனை தெரிவித்துள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலம் தேர்வு நடத்தவேண்டும் என்றும் தேர்வு தேதி குறித்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஆலோசனை பெற்று முடிவு செய்யவேண்டும் என்றும் தமிழகஅரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏற்கனவே தேர்வு எழுதிய மாணாக்கருக்கு சான்றிதழ்களை விரைந்து வழங்க வேண்டும் எனவும் இந்த நடைமுறைகளை எட்டு வாரத்திற்குள் முடிக்கவும் நீதிபதிகள் ஆணையிட்டனர்

இக்காலத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல அனுமதி கிடையாது மீன்படி தடை காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகள் வலைகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபடுவர்

பெட்ரோல் ளிவாயு உணவு உற்பத்தி பொருட்களின் விலை உயர்வே இதற்கு காரணம்

கடலூர் மாவட்டத்தில் கோவிட் பரவலை தடுப்பது குறித்து மாவட்ட கோவிட் கண்காணிப்பு அலுவலர் திரு ககன்தீப்சிங் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது

கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கோவிட் சிகிச்சை மையம் தடுப்பூசி வழங்கும் முகாம் ஆகியவற்றை மாவட்ட நோய் தடுப்பு கண்காணிப்பு அலுவலர் டாக்டர் பீலா ராஜேஷ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்

இதேபோல் நாளை நீலகிரி கோவை சேலம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் அறிவித்துள்ளது

மீ